பீகார் மாநில சட்டப்பேரவை தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து

முஷாஃபர்பூர் மற்றம் பாட்னாவில் மாவட்ட ஆட்சியர்களுடன் ஆலோசளை நடத்துகிறது

தமிழக சுட்டப்பேரவையின் குறுகிய கால கூட்டத்தொடர் இன்று காலை தொடங்கியது ஜப்பானில் ஆளும் மிதவாத ஜனநாயக கட்சியின் தலைவர் பதவியிலிருந்து பிரதமர் திரு

ஷின்ஸோ அபே ராஜினாமா செய்ததை அடுத்து புதிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்படவுள்ளார்

டோம்னிக் தீம் முதல்முறையாக வென்றுள்ளார் நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் இன்று காலை தொடங்கியது கூட்டத்தொடர் தொடங்கியதும் முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி நடப்பு மக்களவை உறுப்பினா் எச் வசந்தகுமார் முன்னாள் மத்திய அமைச்சர் ரகுவன்ஸ் பிரசாத் சிங் ஹிந்துஸ்தானி பாடகர் பண்டிட் ஜஸ்ராஜ் ஆகியோரின் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது

உயிரிழந்தவர்களின் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் ஒரு மணி நேரம் அவை நடவடிக்கைகள் ஒத்தி வைக்கப்பட்டன இந்நிலையில் நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று காலை செய்தியாளர்களிடம் பேசிய பிரதம் திரு நரேந்திரமோடி நாடாளுமன்ற கூட்டத்தொடர் கமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டுமென்று கேட்டுக் கொண்டார் எதிர்க்கட்சிகள் எழுப்பும் எந்த ஒருபிரச்சினை குறித்தும் விவாதிக்க அரசு தயாராக உள்ளதாகவும் அவர் கூறினார்

மிக விரைவாக இந்நோய்த் தொற்றை அகற்றவும் தடுக்கவும் தடுப்பூசி கிடைக்கும் என்றும் பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார் எல்லையில் பாதுகாப்புப் பணியில் ஈடுபட்டுள்ள ராணுவ வீரர்களுக்கு ஒட்டுமொத்த நாடாளுமன்றமே ஆதரவாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் வரும் குளிர்காலத்தில் கடும் பனிப்பொழிவுக்கிடையே எல்லையை நமது வீரர்கள் பாதுகாக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் என்றும் அவர் கூறினார் ஒரே குரலில் ஒரே உறுதிப்பாட்டோடு ஒரே உணர்வுடன் நாம் அனைவரும் ரானுவ வீரர்களுக்கு ஆதரவாக நிற்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டார் இந்நிலையில் இந்திய சீன எல்லையில் தற்போதுள்ள நிலைமை குறித்து நாடாளுமன்றத்தில் அரசு விளக்கமளிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன முன்னதாக நீட் தேங்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக நாடாளுமன்ற உறுப்பினா்கள் இன்று புதுதில்லியில் நாடாளுமன்ற வளாகத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இந்த தேர்வால் ஏற்பட்டுள்ள மனஅழுத்தம் காரணமாக மாணவர்கள் தவறான முடிவுக்கு செல்வதாகவும் எனவே இந்த தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்றும் செய்தியாளர்களிடம் பேசிய திமுக மக்களவைக் குழுத் தலைவர் திரு

பாலு கூறினார்

பிரகலாத் ஜோஷி கேட்டுக் கொண்டுள்ளார் நாடாளுமன்றத்தின் கேள்வி நேரம் ரத்து செய்யப்பட்டது குறித்து பதிலளித்த அவர் எந்தவொரு கேள்விக்கும் எந்தவொரு பிரச்சினைக்கும் பதிலளிக்க அரசு தயாராக உள்ளதாக கூறினார் அப்போது குறுக்கிட்ட பாதுகாப்புத் துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங்கும் உறுப்பினர்கள் அளைவரும் அரசுக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டதோடு

கேள்வி நேரம் என்பது மிக முக்கியமானது என்றும் அதைக் குறைப்பது சரியல்ல என்றும் காங்கிரஸ் மக்களவை குழுத் தலைவர் திரு ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி கூறினார்

இன்று மாலை பாட்னாவில் நாளந்தா பக்ஸர் உட்பட ஏழு மாவட்டங்களின் ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர்களுடன் தேர்தலுக்காள முன்னேற்பாடுகள் குறித்து நடத்தவுள்ளது தேர்தல் ஆணையக் குழுவில் துணை தேர்தல் ஆணையர்கள் திரு கதீப் ஜெயின் திரு சந்திரபூஷன் குமார் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர் தில்லி திரும்பும் முன்பு மாநில காவல்துறை தலைமை இயக்குநரையும் மாநில தலைமைச் செயலரையும் மாநில அரசின் உயரதிகாரிகளையும் இக்குழுவினர் சந்தித்துப் பேசவுள்ளனர் ஹிந்தி தினம் இன்று நாடுமுழுவதும் கடைபிடிக்கப்படுகிறது

இன்று உலகம் முழுவதும் பரவலாக பேசப்படும் மொழியாக ஹிந்தி உள்ளது

மத்தியில் ஆட்சி மொழியாக உள்ள ஹிந்தியை மேம்படுத்த மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது இந்நாளை முன்னிட்டு மக்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார் இந்த மொழியின் வளர்ச்சிக்காக சிறந்த பங்களிப்பை ஆற்றியவர்களுக்கு தாம் பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்வதாக தமது ட்விட்டர் செய்தியில் அவர் கூறியுள்ளார் உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் ஹிந்தி மொழியை பலப்படுத்த பங்களிப்பை ஆற்றியவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார் புதிய கல்விக் கொள்கையில் ஹிந்தி மொழிக்கு நிகராக மற்ற இந்திய மொழிகளின் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஹிந்தி மொழியையும் தங்களது தாய்மொழியையும் மேம்படுத்தவும் பாதுகாக்கவும் நாட்டு மக்கள் அனைவரும் தங்களது பங்களிப்பை வழங்க வேண்டும் என்றும் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார்

இதனால் இந்நோய்த் தொற்றிலிருந்து உயிரிழப்போர் விகிதம் மேலும் குறைந்து தற்போது ஒன்று புள்ளி ஆறு நான்கு சதவீதமாக உள்ளது

சர்வதேச அளவில் ஒப்பிடும்போது மிக மிக குறைவான விகிதமாகும்

தமிழக சட்டப்பேரவையின் குறுகிய கால கூட்டத்தொடர் இன்று காலை தொடங்கியது கூட்டத்தொடர் தொடங்கியதும் பேரவைத் தலைவர் திரு தனபால் முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகா்ஜி திமுக உறுப்பினா் ஜெ அன்பழகன் மக்களவை உறுப்பினா் வசந்தகுமாா் ஆகியோரின் மறைவுக்கு இரங்கல் குறிப்புகளை வாசித்தாா்

மறைந்த உறுப்பினா்களின் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் உறுப்பினா்கள் அனைவரும் எழுந்து நின்று இரண்டு நிமிடம் மவுன அஞ்சலி செலுத்தினர் இதையடுத்து அவை நடவடிக்கைகள் நாளைய தினத்துக்கு ஒத்தி வைக்கப்பட்டன முன்னதாக அவைக்கு வந்த உறுப்பினர்கள் அனைவருக்கும் கிருமி நாசினி வழங்கப்பட்டதோடு வெப்ப பரிசோதனையும் மேற்கொள்ளப்பட்டது

ஜப்பாளில் ஆளும் மிதவாத ஜனநாயக கட்சியின் தலைவர் பதவியிலிருந்து பிரதமர் திரு ஷின்ஸோ அபே ராஜினாமா செய்ததை அடுத்து புதிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்படவுள்ளார் டயட் எனப்படும் ஜப்பான் நாடாளுமன்றத்தின் சிறப்பு கூட்டத் தொடர் நாளை மறுநாள் தொடங்கவுள்ள நிலையில் ஆளும் கட்சியின் புதிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்படவுள்ளார் பதவி விலகியுள்ள திரு

முன்னாள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு

வங்கக்கடலில் ஆந்திரக் கடற்கரையை ஒட்டியுள்ள பகுதியில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வுப்பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதியாக அதே இடத்தில் நீடிப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது ஆந்திராவை நோக்கி நகரக்கூடும் என்றும் அது கூறியுள்ளது இதன் காரணமாக திருவண்ணாமலை காஞ்சிபுரம் சேலம் நாமக்கல் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கோவை நீலகிரி உள்ளிட்ட எட்டு மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வேலூர் திருவள்ளூர் கிருஷ்ணகிரி தருமபுரி ராணிப்பேட்டை திருப்பத்தூர் மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது

இந்த தடுப்பூசி செலுத்தப்பட்டவர்களுக்கு சில பக்கவிளைவுகள் ஏற்பட்டதை அடுத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது இந்த பரிசோதனை பாதுகாப்பானது என்று பிரிட்டன் மருத்துவ சுகாதார ஒழுங்குமுறை ஆணையம் அனுமதி அளித்ததை அடுத்து மீண்டும் பரிசோதனை தொடங்கியுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த தடுப்பூசியின் சோதனையை இந்தியாவிலும் தொடங்க புனே யில் உள்ள சீரம் இன்ஸ்ட்டியூட் முடிவு செய்துள்ளது அமெரிக்க ஒப்பன் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் பிரிவு பட்டத்தை ஆஸ்திரியாவின் டோம்னிக் தீம் முதல்முறையாக வென்றுள்ளார்

அமெரிக்க ஒப்பன் டென்னிஸ் போட்டியின் வரலாற்றில் முதல்முறையாக முதல் இரண்டு செட்களில் தோல்வியடைந்த ஒருவர்